சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது உள்ளிட்ட பல்வேறு மதங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள் குறித்த மனுக்கள் மூன்று வாரங்களுக்குப் பின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அம்மா விளையாட்டு திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் சாலை பாதுகாப்பில் சிறப்பான செயல்பாட்டிற்காக தமிழக போக்குவரத்துத் துறைக்கு இன்று விருது வழங்கப்பட்டது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய போகி பண்டிகையின்போது சுற்றச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பொருட்களை மக்கள் தீயிட்டு எரிக்க வேண்டாம் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது குவாஹாத்தியில் நடைபெற்று வரும் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்திற்கு இன்று ஐந்து தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன இனி விரிவான செய்திகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயதுடைய பெண்களையும் அனுமதிப்பது உள்ளிட்ட பல்வேறு மதங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள் குறித்த மனுக்கள் மூன்று வாரங்களுக்குப் பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடா்பான மனுக்களை ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அம்வு விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வழக்குகள் குறித்தும் இது தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் ஒருங்கிணைந்த முறையில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மூத்த வழக்கறிஞர்களிடம் ஆலோசனைகள் கேட்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது

காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அம்மா விளையாட்டு திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார்

கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் குடும்பத்தினருக்கு ஏற்களவே அறிவிக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார்

இந்தியாவிலேயே சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதை தமிழக போக்குவரத்துத் துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கா் இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத்சிங் கிடமிருந்து பெற்றுக் கொண்டாா் புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்துத் துறை அமைச்ச் திரு நிதின் கட்கரி முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய திரு நிதின் கட்கரி கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாலை போக்குவரத்து விபத்துக்கள் நான்கு சதவீதம் குறைந்துள்ளதாகக் கூறினார் உலக வங்கி மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்புத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தல் வார்டு வரையறை தொ்பாக மாநில தேர்தல் ஆணையர் திரு ஆர் பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார் ஊராட்சி ஒன்றிய தலைவர் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் சில இடங்களில் நிறுத்தப்பட்தை எதிர்த்து திமுக சார்பில் சென்ளை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி திரு சுத்திய நாராயணா ஏற்கனவே தொடா்ந்துள்ள வழக்கில் கூடுதல் மனு தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தினாா் கும்பகோணத்தில் இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்முறை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேருகைகு முழு ஆயுள் தண்டனையும் ஆட்டோ டிரைவருக்கு ஏழு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து தஞ்சாவூர் மகிளா நீதிமன்ற நீதிபதி திரு எழிலரசு உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி அரசு தரப்பு சாட்சியங்கள் சந்தேகமின்றி குற்றத்தை நிரூபித்துள்ளதால் வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேரும் குற்றவாளி என்று தீர்ப்பு அளித்தார்

ஜப்பான் நாட்டின் கடவோர காவல்படையின் எச்சிகோ கப்பல் ஐந்து நாள் நல்லெண்ண பயணமாக இன்று சென்னை துறைமுகம் வந்தடைந்தது இந்தியா ஜப்பான் இடையேயான புரிந்துணா்வின் அடிப்படையில் ஆண்டுதோறும் சயோக் ஹைஜீன் எனப்படும் கூட்டு ஒத்திகை ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது

எச்சிகோ கப்பலுடன் கூடுதலாக நான்கு கப்பல்களும் இந்த ஒத்திகையில் ஈடுபடுத்தப்படும் தமிழா் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய போகி பண்டிகை நாளை மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையின்போது பழைய பொருட்களை மக்கள் தீயிட்டு ளரிப்பது வழக்கம் இந்த தினத்தையொட்டி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பழைய பொருட்களை மக்கள் தீயிட்டு எரிக்க வேண்டாம் என்று மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை தலைமை பொறியாளர் திரு மனோகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் அறுவடைத் திருநாளான லோக்ரி இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் வாழ்த்துச் செய்தியில் இந்நாளில் அளைவருக்கும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நல்ல உடல்நலமும் கிடைக்க தாம் வாழ்த்துவதாகக் கூறியுள்ளார்

ஜல்லிக்கட்டுக்கு பெயர்பெற்ற மதுரை மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் வீரர்களின் முன்பதிவு பணிகள் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நிலையில் தை மாதத்தில் அறுவடை செய்யப்படும் கரும்பு மதுரை மாவட்டத்தில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதால் பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அஸ்ஸாம் மாநிலம் குவாஹாத்தியில் நடைபெற்று வரும் தேசிய இளையோா் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்திற்கு இன்று ஐந்து தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் தமிழகத்தின் சரணும் மகளிர் போல்வால்ட் பிரிவில் பவித்ரா வும் தங்கப்பதக்கம் வென்றனர்

இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நாளை மும்பையில் நடைபெறவுள்ளது